பதிவாகியுள்ளன

மாறவாய்ப்புள்ளது

இது குறித்து புதுதில்லியில் செய்தியாளரிடம் பேசிய மூத்த துணை தேர்தல் ஆணையர் திரு உமேஷ் சின்ஹா சிறு அசம்பாவித சம்பவங்களை தவிர்த்து வாக்குப் பதிவு பொதுவாக அமைதியாக நடைபெற்றதாக கூறினார் பெருமளவிலான பெண்களும் டுடிமக்களும் தங்கள் வாக்குகளை செலுத்தியதாக முத்த தெரிவித்தார்

நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பிரக்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பீஹார் மாநிலம் முசாஃபர்பூர் உத்திரபிரதேச மாநிலம் பஹ்ரைஜ் மற்றும் பாரபங்கியில் இன்று பிரச்சாரம் செய்ய உள்ளாார் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா ராஜஸ்தான் மாநிலம் தவ்சா மற்றும் அல்வாரில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்திய பிரதேச மாநிலத்தில் டிக்கம்கர் தமோ பன்னா ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள பிரச்சார கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார் பகுஜன்சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி உத்திரபிரதேச மாநிலத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளா் இந்நிலையில் ஏழாவது மற்றும் இறுதி கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது

தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியதாக மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள் மீதாள குற்றசாட்டு குறித்து தேர்தல் ஆணையம் புதுதில்லியில் இன்று விவாதிக்க உள்ளது இதனை புதுதில்லியில் நேற்று துணைத் தேர்தல் ஆணையர் திரு சந்திர பூஷன் குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட புகார் குறித்த தற்போதைய நிலை குறித்து அவர் விளக்கினார்

இதன் காரணமாக அம்மாநிலத்தில் குடியரசு தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறி பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அக்கட்சியின் தலைவர் திரு அமீத் ஷா ஆகியோர் மீதான புகார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்தை அறிவுறுத்த வேண்டுமென்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறப்பினர் தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் இன்று மேற்கொள்ள உள்ளது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு நேற்று இதனை தெரிவித்தது திரு மோடி திரு அமீத் ஷா மீதாள புகார் மீது தேர்தல் ஆணையம்இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அசாம் மாநிலம் சில்சார் மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர் திரு குஷ்மிதா தேவ் அவசர வழக்கை தாக்கல் செய்துள்ளார்

திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி சூலுர் ஆகிய நான்கு தொகுதிகளிலும் வேட்புமலு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது இத்தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப்பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் அன்றைய தினமே வேட்பாளர் இறுதி பட்டியலும் வெளியாகும்

ரஃபேல் போர் விமான கொள்முதலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணையை ஒத்தி வைக்க வேண்டும் என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிவான அமர்வு முன்பு மத்திய அரசு சார்பில் நேற்று ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆர் பாலசுப்பிரமணியன் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு சார்பில் விரிவான பதில் தாக்கல் செய்யப்படவுள்ளதால் இன்று நடைபெறவுள்ள விசாரணையை ஒத்தி வைக்குமாறு வலியுறுத்தினார் இது தொடர்பான கடிதத்தை மனு தாரர்களுக்கும் அனுப்ப வேண்டி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார்

தென்கிழக்கு வங்கக் கடலில் உருவாகிய ஃபோனி புயல் இன்று பிற்பகல் தீவிர புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை நண்பகலில் இது மேலும் வலுவடைந்து அதி தீவிர புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வடக்கு கடற்கரை ஆந்திர பிரதேச தெற்கு கடற்கரை மற்றும் கேரளாவின் பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கேரளாவின் சில பகுதிகளில் கன மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆந்திரபிரதேசம் வடக்கு கடற்கரை மற்றும் ஒடிசாவின் தெற்கு கடற்கரை பகுதிகளில் நாளை மறுநாள் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது இது மேலும் வலுவடைந்து ஒடிசா கடற்கரை சில பகுதிகள் மற்றும் ஆந்திர பிரதேசம் வடக்கு கடற்கரையை ஒட்டி மாவட்டங்களில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மிக களமழை பெய்யக்கூடும் என்று கூறப்படுகிறது மேற்கு வங்கத்தில் கடற்கரை மாவட்டங்களில் பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமாள மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது

கராச்சியிலுள்ள மலிர் சிறையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் விடுவிக்கப்பட்ட அவர்கள் கராச்சிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் லாகூர் கொண்டு செல்லப்பட்டனர் பின்னர் அவர்கள் வாகா எல்லையில் இந்திய அதிகாரிகளிடம் பாகிஸ்தான் அதிகாரிகள் ஒப்படைக்க உள்ளனர் கடல் எல்லையை மீறியதாக இந்திய மீனவர்களையும் சட்டவிரோதமாக எல்லை தாண்டியதாக ஐந்து பேரையும் பாகிஸ்தான் கைது செய்திருந்தது

ஆரன்பூர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார்

ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன

இன்று பெங்களுருவில் நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களுரு அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது